இதுதொடர்பாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சர்க்கரை ஆலைகள் வங்கிகளிடமிருந்தும் நிதி நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுள்ள கடனை மறுசீரமைக்க வேண்டும் என்றும் இதற்கான அறிவிப்புகளை விரைவாக வெளியிட உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் திவால் சட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கைகளை விவசாயிகள் மீது எடுக்கக்கூடாது என மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழக ஆலைகளுக்கு சர்க்கரை ஒதுக்கீட்டை அதிகரித்து நிதி நெருக்கடியிலிருந்து மீட்பதற்கு சிறப்புத் திட்டம் ஒன்றை செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகள் கடன் நிலுவை வைத்திருந்தாலும் நடப்பாண்டில் சாகுபடி செய்வதற்கு தேவையான கடனை வழங்குமாறு வங்கிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

சர்க்கரை ஆலைகள் மற்றும் விவசாயிகள் சந்தித்துவரும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண மாநில அரசு அளித்து வரும் உதவிகளையும் அவர் பட்டியலிட்டுள்ளார்

இவ்வாண்டு பருவமழை சீராக கிடைத்திருப்பதால் நடப்பு கரும்பு சாகுபடி பருவத்தில் விளைச்சல் அதிகரிக்கும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்

நேற்று மாலை ஐந்தரை மணியளவில் வீட்டு தோட்டத்தில் இருந்த ஆழ்துளைக் கிணற்றில் இச்சிறுவன் தவறி விழுந்ததாக எமது செய்தியாளர் பாரதி தெரிவிக்கிறார் சிறுவனை பாதுகாப்பாக மீட்பதற்குத் தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கி வருவதாக வருவாய் நிர்வாக ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் கூறினார் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் மாநில மீட்புப்படையினரும் நவீன கருவிகளை கொண்டு குழந்தையை பத்திரமாக வெளியில் எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர்

சிக்கலான இந்தப் பணியினை பல்வேறு மீட்புக் குழுக்கள் இணைந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தை சேர்ந்த மீட்புக்குழுவினர் இயற்கை எண்ணெய் எரிவாயு கழகத்தினர் இணைந்து இப்பணியை விரைந்து முடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதளிடையே திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் அரசு இயந்திரம் முழுமையாக செயல்பட்டு குழந்தையை பாதுகாப்பாக மீட்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் இதபோன்ற நிகழ்வுகளுக்கு தமிழக அரசு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையே வேலூர் மாவட்டத்தில் பயன்படுத்தாமல் உள்ள ஆழ்துளைக்கிணறுகள் மூடாமல் இருந்தால் உடனடியாக அவற்றை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் திரு சண்முகசுந்தரம் அறிவுறுத்தியுள்ளார் சும்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இதுகுறித்து கண்காணித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படவுள்ளதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளன் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் அனைவரது வாழ்விலும் அமைதி இன்பம் வளம் பெருகட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வமும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தேமுதிக தலைவர் திரு

பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கம் மனதின் குரல் நிகழ்ச்சியை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்புகிறது

தமிழகத்தில் உள்ள அனைத்து அகில இந்திய வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

இன்று காலை சண்டிகரில் நடைபெற்ற ஹரியானா பிஜேபி சுட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் சட்டமன்றக்கட்சித் தலைவராக திரு மனோகர்லால் கட்டார் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்

திரு மனோகர்லால் கட்டார் பிஜேபி மற்றும் ஜனநாயக் ஜனதாகட்சி உறுப்பினர்கள் பட்டியலுடன் பிஜேபி தலைமையிலான ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் திரு சத்தியதியோ நரேனை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமைக்கோரினார் இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டதையடுத்து நாளை சண்டிகரில் நடைபெறும் எளிய நிகழ்ச்சியில் திரு மனோகர் லால் கட்டார் முதலமைச்சராக பதவியேற்கவுள்ளார் ஜனநாயக் ஜனதா கட்சியுடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கவுள்ள பிஜேபி அரசு திரு மனோகர்லால் கட்டார் முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சர் பதவி ஜே ஜே ஜே பி க்கு வழங்கப்படவுள்ளது

அதிக இடங்களில் வெற்றிபெற்றுள்ள கட்சியாக உள்ளது

இதற்கிடையே மகராஷ்டிராவில் சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சிவசேனா உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு அக்கட்சித் தலைவர் திரு உத்தவ் தாக்கரே இன்று அழைப்பு விடுத்துள்ளா்

இம்மாநிலத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பேச்சுகளை பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மற்றும் சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே ஆகியோர் தீபாவளிக்குப் பின் மேற்கொள்ளவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தென்மேற்குக் வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வுமையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் இதன் காரணமாக வரும் நாட்களில் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினார் தென்மேற்கு வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்தப் தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இது வரும் நான்கு நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கடும்

மீனவர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென்மேற்குக் வங்கக்கடல் மன்னார் குமரிக்கடல் மற்றும் தென்தமிழக கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் வளைகுடா என்று அறிவுறுத்தப்படுகிறது மூத்த பத்திரிகையாளர் எஸ் திருநாவுக்கரசு மறைவுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார்

திமுக தலைவர் திரு மு கஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் பல்வேறு ஊடகங்களில் பணியாற்றிய திருநாவுக்கரசு ஆற்றிய பணி சிறப்புக்குரியது என்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச்செயலாளர் திரு முத்தரசன் உள்ளிட்டோரும் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளனர் பிரெஞ்ச் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெற உள்ளன

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒடிசா அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது